கிடைத்குள்ளது

ஹரிவன்ஷ் நாராயண் வெற்றிபெற்றுள்ளார்

விவசாயிகள் விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இடையே உரையாற்றவுள்ளார்

மத்திய அமைச்சரவைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது

ஆக அதிகரித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஷெட்யூல்ட் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புத் திருத்தச் சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையில் குரல் வாக்கு மூலம் நிறைவேறியது

இந்த புதிய திருத்தத்தின் படி எஸ்சி எஸ்டி யினருக்க எதிரான வன்கொடுமையில் ஈடுபடுவோர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்அனுமதி பெற தேவையில்லை மாநிலங்களவையில் நடைபெற்ற மகோதா மீது விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய சமூகநீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏழை எளிய மக்கள் மற்றும் ஷெட்யூல்ட் வகுப்பினரின் நலனை காக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் எஸ்சி எஸ்டியினருக்கு எதிரான வன்கொடுமைகளை விசாரித்து விரைந்து நீதி கிடைக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் எந்த ஒரு நிர்பந்தத்தின் பெயரிலும் நெருக்குதலுக்கு உட்பட்டும் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு கொண்டுவரவில்லை என்று எதிர்கட்சியினர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார் முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் குமாரி ஷெல்ஜா பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்தபோதுதான் ஷெல்பூல்டு வகுப்பினருக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம்சாட்டினார் எஸ்சி எஸ்டியினருக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க உடனடியாக இந்த சுட்டத்தை நிறைவேற்றி நடைமுறைக்கு கொண்டுவரவேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நீதித்துறையில் எஸ்சி எஸ்டியினர் அதிகளவில் உயர் பதவிகளில் இருப்பதாக பிஜேபி உறுப்பினர் கிரோடி வால் மீனா கூறினார் நீதிபதிகள் நியமனத்தில் தற்போது உள்ள கொலிஜியம் நடைமுறையை ரத்து செய்யவேண்டும் என்று வலியுறுத்தினார் மாநிலங்களவை துணைத்தவைராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஐக்கிய ஐனதாதள் கட்சியை சே்ந்த திரு ஹரிவன்ஷ் நாராயண் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

தேர்தல் முடிவுகளை மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உறுப்பினர்களின் கரவொலிக்கு இடையே அறிவித்தாா் இதன் பின்னர் அவை முன்னவர் திரு அருண்ஜேட்லி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்ச் திரு அனந்த்குமார் ஆகியோர் துணைத்தலைவர் இருக்கைக்கு திரு ஹரிவள்ஷை அழைத்துச் சென்றனர் மாநிலங்களவை துணைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஹரிவன்ஷ் க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் உலக இயற்கை எரிவாயு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறதுஇந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார் விவசாயிகள் விஞ்ஞானிகள் தொழில் முனைவோர் அரசு அதிகாரிகள் மாணவர்கள் நாடாளுமன்ற சுட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இடையே இயற்கை எரிவாயு முக்கியத்துவம் குறித்து இதற்கான திட்டங்களை விரிவபடுத்துவது குறித்து பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்தகொள்கிறார்

கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இயற்கை எரிவாயு திட்டம் துணை புரியும்

கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் தொடங்கப்பட்ட பிரதமரின் கிராம சாலைத் திட்டம் நாட்டில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதியை உறுதி செய்கிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது முத்தலாக் சட்டத்தில் ஜாமீன் வழங்குவதற்கான பிரிவை சேர்க்கவும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலில் துணைப் பிரிவு தொடர்பான ஆணையத்தின் பதவிக்காலத்தை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

தொடர் மழையால் அம்மாநிலத்தில் அனைத்து பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக வட மாவட்டங்கள் அதிக அளவில் சேதத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் ரானுவத்தினர் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் பேரிடர் மீட்பு படையின் இரண்டு குழுவினர் மற்றும் ராணுவத்தின் பொறியியல் பிரிவை சேர்ந்த இரண்டு குழுவினரும் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு கோழிக்கோடு மாவட்டத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

மலைப் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக வயநாடு மாவட்டத்திற்கு சாலைப் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது களமழை காரணமாக வடமாவட்டங்களான இடுக்கி கண்ணுர் வயநாடு கோழிக்கோடு பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழை வெள்ள பாதிப்பு மற்றம் மீட்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக கேரளா முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையில் இன்று உயர்மட்டக்கூட்டம் நடைபெற்றது

கேரள மாநிலம் மழை வெள்ளத்தால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் இருப்பினும் நிலமையை சமாளித்து அனைத்து நடவடிக்கைளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு மதன் லோகூர் தலைமையிலாள அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

மக்களவையில் உறுப்பினர்கள் பேசுவதற்கு மேலும் ஐந்து மொழிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது டோக்ரி காஷ்மீரி சிந்தி கொங்கனி சாந்தலி ஆகிய மொழிகளிலும் உறுப்பினர்கள் பேகவதற்கான அனுமதி வழங்கி மக்களவை செயலகம் உத்தரவு பிறப்பித்து இருப்பதாக மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இன்று அவையில் அறிவித்தார்

இந்த தண்ணீர் நாளை அதிகாலை தருமபுரி மாவட்டம் ஒகேளக்கல் பகுதியை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்